ஏழை எளிய மக்களின் அன்றாட பிரச்சனைகள் குறித்த கேள்விகளை பிரதமர் புறக்கணிப்பதாக காங்கிரஸ் தலைவர் திரு

பன்வாரிலால் புரோகித் இன்று தொடங்கி வைத்தார்

மத்திய பிரதேச மாநிலம் கார்கோனில் இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பிரதமர் திரு

தம்மை பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்க மக்கள் முடிவு செய்துள்ளதற்கு அவர் நன்றி தெரிவித்தார்

பத்தாண்டுகளுக்கு பிறகு மக்கள் மீண்டும் பெரும்பான்மை பலம் உள்ள அரசை இரண்டாவது முறையாக தொடர்ந்து தேர்ந்தெடுக்க இருப்பதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சோலனில் இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையான வேலையில்லா திண்டாட்டத்திற்கு தேசிய முற்போக்கு கூட்டணி அரசு எந்த தீர்வையும் காணவில்லை என்று குற்றம் சாட்டினார்

இதனிடையே சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைமை தேர்தல் அலுவலர் திரு

இந்நிலையில் இன்று மணி கருத்துகணிப்புக்களையோ வாக்குப்பதிவு ஆய்வு முடிவுகள் உட்பட எவ்வித தேர்தல் விவகாரங்களையும் மின்னணு ஊடகத்தில் காட்சிப்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது

மதுரை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் வறட்சி பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேர்தலுக்கு முன்பே அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் எடுத்துரைத்தார்

ஸ்டாலின் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் அரசு கலைக்கல்லுாாி அமைத்து தரப்படும் என்று திமுக தலைவர் திரு

முருங்கை விவசாயிகளின் நலன் கருதி குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்

மலர்விழி தேர்தல் ஆணையத்தின் அனைத்து வழிகாட்டுதல்களையும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களும் மண்டல அலுவலர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் வாக்குச்சாவடி மையங்களில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தர்மபுரி வலியுறுத்தியுள்ளார்

இயற்கை நமக்கு அளித்த வரங்களை நாம் பேணி பாதுகாத்து அதன் பயன்கள் வருங்கால சந்ததியினருக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றார்

இவர்கள் பயணித்த காரின் டயர் வெடித்ததில் கார் தலைக்குப்புற கவிழ்ந்து இவ்விபத்து நேரிட்டது வானிலை வாய்ஸ் தமிழகத்தில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய துணை இயக்குனர் திரு